வெற்றிகரமாகவிண்ணில் செலுத்தப்பட்டது

என்றுமத்திய அரசுகேட்டுக்கொண்டுள்ளது

என்பதைவலியுறுத்துவதற்காகதில்லிசெல்லஉள்ளதாகமின்துறைஅமைச்சா் திரு தங்கமணிதெரிவித்துள்ளார் உலக ஜூனியர் மல்யுத்தபோட்டி இன்று ஸ்லோவேக்கியாவில் தொடங்குகிறது

முருகப்பாதங்கஹாக்கிக் கோப்பையை ஐ ஓ சிஅணிவென்றுள்ளது

இதனையாட்டி இஸ்ரோவிஞ்ஞானிகளுக்குபாராட்டுதெரிவித்துள்ளபிரதமர் திருநரேந்திரமோடி விண்வெளிஆராய்ச்சியில் நமதுவலிமைமீண்டும் உணா்த்தப்பட்டிருப்பதாகதெரிவித்துள்ளாா்

நேற்று புவனேஷ்வரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் சிலமாநிலஅரசுகள் ஏற்கனவே பெட்ரோல் மீதானவரியைகுறைத்திருப்பதைசுட்டிக்காட்டினார் மக்கள் நலன் கருதி இதரமாநிலஅரசுகளும் இத்தகையநடவடிக்கைகளைமேற்கொள்ளவேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இதற்கிடையே பெட்ரோல் டீசல் விலையைகட்டுப்படுத்தமத்தியஅரசுதவறிவிட்டதாககாங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது

பெட்ரோல் டீசல் விலைஉயர்வுக்குகாங்கிரஸ் கட்சிதான் காரணம் என்றுபிஜேபிமாநில தலைவர் திருமதிதமிழிசைசவுந்திரராஜன் குற்றம்சாட்டியுள்ளார் முந்தையகாங்கிரஸ் தலைமையிலானஅரசுதொலைநோக்குதிட்டத்தைவகுக்காததேவிலைஉயா்வுக்குகாரணம் என்றுகுறிப்பிட்டா்

மின்வெட்டுஎன்றபேச்சுக்கே தமிழகத்தில் இடமில்லைஎன்றுமின்துறைஅமைச்சர் திரு தங்கமணிமீண்டும் கூறியுள்ளார் நேற்றுநாமக்கல் அருகேசெய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் தமிழகத்திற்குகூடுதல் நிலக்கரிவழங்குவதற்கானகோரிக்கையைவலியுறுத்துவதற்காகதாம் புதுதில்லிசெல்லஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மின்வெட்டுஎன்றுஎதிர்க்கட்சிகள் தவறானபிரச்சாரத்தைமேற்கொண்டுவருவதாகவும் பொதுமக்கள் அச்சம் கொள்ளதேவையில்லைஎன்றும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் தமிழகஅரசுமற்றும் காவல்துறைக்குஎதிராகச்சைக்குரியகருத்துக்களைதெரிவித்தபிஜேபிதேசியச்செயலர் திருஹெச் ராஜாமீதுநடவடிக்கைஎடுப்பதுகுறித்துபரிசீலிக்கப்பட்டுவருவதாகமாநிலஅமைச்சா திருஜெயக்குமார் கூறியுள்ளார் சென்னையில் நேற்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் இது தொடர்பாகசட்டநிபுணர்களுடன் ஆலோசனைகள் நடத்தப்பட்டுவருவதாகவும் தெரிவித்தாா் திருஹெச் ராஜாமீதமாநிலஅரசுநடவடிக்கைஎடுக்கவேண்டும் என்றுதிமுகஅமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதியும் வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையே தாம் நீதிமன்றத்தைஅவமதிக்கும் வகையில் எந்தகருத்தையும் தெரிவிக்கவில்லைஎன்றுதிருஹெச் ராஜாகூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூரில் நிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் தாம் பேசியஆடியோஎடிட் செய்யப்பட்டுவெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா்

திருமயம் காவல்நிலையத்தில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது நெல்லைமாவட்டம் செங்கோட்டையில் நடைபெற்றகலவரம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் வதந்திகளைபரப்புவோர் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கப்படும் என்றுஆட்சியர் திருமதி ஷில்பாபிரபாகர் எச்சரித்துள்ளார் நெல்லையில் நேற்றுநடைபெற்றசமாதானகூட்டத்திற்குப் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இந்நாளையொட்டிவாரணாசிசெல்லும் பிரதமர் அங்குபள்ளிமாணவர்களுடன் கலந்துரையாடஉள்ளார் இதனைத்தொடர்ந்துமாணவர்களோடு இணந்துபிரதமர் திரைப்படம் பார்க்கஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

உலகஅளவில் மிகப்பெரியகட்சியாகபிஜேபிஉருவெடுத்துள்ளதாகஅக்கட்சித்தலைவா் திருஅமித் ஷா கூறியுள்ளார்

பிரதம் திருநரேந்திரமோடிக்குஎதிர்ப்பு தெரிவிக்கவேண்டும் என்றநோக்கில் எதிர்க்கட்சிகள் இணைந்துள்ளதாககுறைகூறினார் எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்குகொள்கைஏதும் கிடையாதுஎன்றுதிருஅமித் ஷா தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் சேலம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டுவருகிறது திட்டத்தின் கீழ் தங்களுக்குழிவறைவசதிகிடடத்துள்ளதாகபயனாளிசெல்லம்மாள் இந்தத் தெரிவித்தார்

கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் அந்தமான் நிக்கோபார் அருகேமீனவர்கள் மீன் பிடிக்கச் செல்லவேண்டாம் என்றுகேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்

முருகப்பா தங்கக் கோப்பையை ஐ ஓ சிஅணிவென்றுள்ளது